மத்திய நிதியமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சரும் ரிசர்வ் வங்கியின் நடவடிக்கைகளை வரவேற்றுள்ளனர் புதுச்சேரியில் மீண்டும் இயங்க உள்ள தொழிற்சாலைகள் அண்டை மாநிலத்தில் இருந்து தொழிலாளர்களை அழைத்து வரக் கூடாது என்று முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கூறி உள்ளார் புதுச்சேரியில் விலை உயர்வை தவிர்க்கும் வகையில் மளிகைப் பொருட்களின் விலையை அரசே நிர்ணயித்து அறிவிக்கும் என்று அமைச்சர் திரு கந்தசாமி தெரிவித்துள்ளார் ரிசர்வ் வங்கி டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு குறைந்து நிதிச் சந்தையில் நிச்சயமற்ற தன்மை அதிகரித்துள்ள நிலையில் ரிசர்வ் வங்கி இன்று பல்வேறு ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது

தாராளமாக கடன் வழங்க வங்கிகளுக்கு அறிவுறுத்தப் பட்டுள்ளதாகவும் தற்போதைய சூழ்நிலையை சமாளிக்க மாநில அரசுகள் கூடுதலாக கடன் பெற ஏற்பாடு செய்யப் பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பருவமழைக்கு முந்தைய காரிஃப் நடவுப் பணிகள் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் தென்மேற்கு பருவமழை இவ்வாண்டு இயல்பான அளவில் அமையும் என இந்திய வானிலை ஆய்வுத் துறை கணித்திருப்பதாகவும் திரு சக்தி காந்த தாஸ் கூறினார்

மோடி ஆர்பிஐ ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்புகள் நாட்டில் பண புழக்கம் மற்றும் வங்கி கடன் வசதிகளை பெருமளவில் மேம்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் சிறு வணிகர்கள் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் ஏழைகளுக்குப் பயன் உள்ளதாக இருக்கும் என்றும் மாநிலங்களின் ரொக்க வரத்து நிலவரத்தில் ஏற்படும் ஏற்றத் தாழ்வுகளை சமாளிக்க ரிசர்வ் வங்கி வழங்கும் முன்பணம் மீதான உச்சவரம்பு உயர்த்தப்பட்டு இருப்பதால் மாநில அரசுகளுக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் டுவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறி உள்ளார் நிர்மலா ஆர்பிஜ ரிசர்வ் வங்கி இன்று அறிவித்துள்ள நடவடிக்கைகள் கொரோனா நிலவரங்களால் ஏற்பட்டுள்ள நிலவரங்களை சமாளிக்க உதவிகரமாக இருக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் பணப் புழக்கத்தை போதிய அளவில் பராமரிக்கவும் வங்கிகள் அதிக கடன் வழங்குவதை ஊக்குவிக்கவும் சந்தைகளை இயல்பான முறையில் செயல்படச் செய்யவும் இதனால் ஏதுவாகும் என்று டுவிட்டரில் அவர் கூறி உள்ளார் நபார்டு வங்கி மற்றும் சிறு தொழில் வளர்ச்சி வங்கி மூலமான கடன் வசதிகள் அதிகரிக்கப்படுவதால் விவசாயிகள் பெருமளவில் பயன் பெறுவார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா தெரிவித்துள்ளார் ரிசர்வ் வங்கியின் நடவடிக்கைகள் சந்தையில் பணப் புழக்கத்தை மேம்படுத்தி மக்களின் வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும் என்று நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு ராஜீவ் குமார் தெரிவித்துள்ளார் சிறு குறு நடுத்தா தொழில் துறைக்கு ரிசர்வ் வங்கி சிறப்பு கவனம் அளித்திருப்பதை இத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின்கட்கரி வரவேற்றுள்ளார்

கொரோனா கண்காணிப்பு மையங்கள் அல்லாது இதர பகுதிகளில் தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டப் பணிகள் சமூக இடைவெளி விதிமுறைகளைப் பின்பற்றி திறம்பட்ட முறையில் மீண்டும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே அரசின் விருப்பம் என்று மத்திய ஊரக வளர்ச்சித் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கூறி உள்ளார்

இதன்படி பொது இடங்களில் அனைவரும் முக கவசம் அணிதல் தற்போது கட்டாயமாகும்

திருமணங்கள் மற்றும் இறுதிச் சடங்குகளை மாவட்ட குற்றவியல் நீதிபதியிடம் முன் அனுமதி பெற்றே நடத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்பினால் அபராதம் விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது மதுபானம் மற்றும் புகையிலைப் பொருட்களுக்கு தடை விதிக்கப் பட்டுள்ளது மக்கள் அனைவரும் இந்த விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றி கொரோனா ஒழிப்பு முயற்சிகளில் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுப் கொள்ளப்பட்டு உள்ளது

கடை உரிமையாளர்கள் மற்றும் பொது மக்களிடம் விலை நிலவரங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார் பின்னர் திரு கந்தசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் மளிகைப் பொருட்களின் விலையை அரசே நிர்ணயித்து அறிவிக்கும் என்றும் அதன்படி விலை பட்டியலை கடைகள் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறினார் புதுவை ரமலான் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு நோன்பு கஞ்சி விநியோகம் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் பள்ளி வாசல்களில் மேற்கொள்வது தவிர்க்கப்பட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில வக்ஃபு வாரிய சார்பு செயலர் திரு சச்சிதானந்தம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார்

அனைவரும் தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அனைத்து மத வழிபாடுகளையும் அவரவர்கள் தங்கள் வீடுகளிலேயே மேற்கொள் வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

அன்பழகன் புதுச்சேரியில் கொரோனா நிலவரங்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கும் பணிகளில் முதலமைச்சர் எதிர்கட்சி எம்எல்ஏ க்களுடன் ஒருங்கிணைந்து செய்பட வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கூறி உள்ளார்